தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன

புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதியில்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது மருத்துவர்கள் சுயநலத்திற்காக அல்லாமல் மனிதகுலத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

இனி விரிவான செய்திகள் தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளன சுட்டப்பேரவைத் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய தலைமை செயல் திரு உமேஷ் சின்ஹா தலைமையிலான குழுவிளா் சென்னையில் நேற்று அங்கீகிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினா் அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர் குறிப்பாக தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என இவர்கள் வலியுறத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

மயிலாடுதுரை மற்றும் குத்தாலம் ஒன்றியங்களுக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தமிழக அரசின் அம்மா மினி க்ளிக்குகளை திறந்து வைத்து அவர் பேசினார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வழங்கப்பட்டு பரிசுப் பொருட்கள் விரைவில் விநியோகிக்கப்படும் என்றும் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்தார் மக்களுக்கு உடனடி மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்க செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் அம்மா மினி க்ளினிக்குகள் அமைக்கப்படுவதாக ஊரக தொழில் துறை அமைச்சா் திரு பெஞ்சமின் கூறியுள்ளா் திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் மற்றும் பூவிருந்தவல்லி தொகுதிக்குட்பட்ட இடங்களில் மினி க்ளினிக்குகளை தொடங்கி வைத்த அமைச்சி காப்பினி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் வழங்கினார் இதேபோன்று நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மினி க்ளினிக்கை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி தொடங்கி வைத்தார்

இந்திய சா்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமா் திரு நரேந்திர மோடி இன்று காணொளி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் சமுதாயத்தில் அறிவியல் உணர்வை மேம்படுத்தும் விதமாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் துறை விஞ்ஞான பாரதி அமைப்புடன் இணைந்து இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளது அறிவியல் பணிகளில் பொதமக்களை ஈடுபடுத்தி அறிவியலால் ஏற்படும் மகிழ்ச்சியை அனைவரும் கொண்டாடுவதுடன் நமது வாழ்க்கையை மேம்படுத்த அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் போன்றவை எந்த வகையில் தீர்வு வழங்குகின்றன என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவும் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அலிகா் முஸ்லீம் பல்கலைக் கழகத்தின் நூற்றாண்டு விழாவிலும் பிரதம் இன்று பங்கேற்க உள்ளா் சுகாதார சேவைகளில் காணப்படும் குறைகளை நிவா்த்தி செய்து மருத்துவ கல்விக்கான வசதிகளை விரிவாக்குவதே அரசின் முன்னுரிமை பணியாக இருக்கும் என மத்திய குகாதாரத் துறை அமைச்சள் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

மருத்துவம் என்பது நூதனமான அதே வேளையில் நெருக்கடிகள் அதிகம் உள்ள ஒரு தொழில் என்றும் இத்தொழிலை தேர்ந்தெடுத்த திறமை வாய்ந்த இளைஞா்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்றும் டாக்டர் ஹர்ஷ்வா்தன் தெரிவித்தார்

சுதந்திர போராட்டத்தில் நேதாஜியின் பங்களிப்பை கவரவித்து நன்றி செலுத்தும் விதமாக இந்த உயா்மட்ட குழுவில் நேதாஜியின் குடும்ப உறுப்பினா்கள் மற்றும் அவருடன் இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றியவர்களின் குடும்பத்தினரும் இடம்பெற உள்ளனர்

தில்லி கொல்கத்தா உட்பட இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் நேதாஜி மற்றும் இந்திய தேசிய ராணுவம் தொடர்புடைய இடங்களில் விழாக்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது முதுபெரும் காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு மோதிவால் வோரா உடல்நலக் குறைவு காரணமாக புதுதில்லியில் நேற்று காலமானார்

திரு மோதிலால் வோரா மத்திய பிரதேச முதலமைச்சா் மத்திய அமைச்சா் பதவிகளை வகித்திருப்பதுடன் மக்களவை உறுப்பினராக ஒரு முறையும் மாநிலங்களவை உறுப்பினராக நான்கு முறையும் தேர்வு செய்யப்பட்டவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளராகவும் அவர் நீண்ட காலம் பணியாற்றினார் திரு மோதிலால் வோரா மறைவுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மருத்துவா்கள் தங்களது அறிவாற்றவையும் திறமையையும் சுய வாழ்வாதாரத்திற்காக மட்டுமல்லாமல் மளிதகுலத்திற்கு சேவையாற்ற பயன்படுத்த வேண்டும் என குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார்

மருத்துவர்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள் என்ற நம்பிக்கையை நிலை நாட்ட பாடுபட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் ஏழை மக்களின் நலனில் அக்கறை செலுத்துவதை மருத்துவர்கள் தலையாய பணியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் மருத்துவ சேவையில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவது மனநிறைவை அளிப்பதாகவும் குடியரசுத்தலைவர் குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை மட்டுமே மத்திய அரசு செயல்படுத்தும் என பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சீர்காழி கொள்ளிடம் உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் சந்திப்பு இயக்கத்தில் பங்கேற்று பேசிய அவர் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகை வேளாண் விளைப் பொருட்களுக்கு சந்தை விலை நிர்ணயம் நேரடி சந்தை படுத்துதல் போன்ற திட்டங்கள் மத்திய அரசால் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினாா் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாத்து மேம்படுத்தும் விதமாகவே பிரதம் திரு நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு முருகன் எடுத்துரைத்தாா் இருவரி செய்திகள் அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு ஜோ பைடன் ஃபைன் மற்றும் பயோ என் டெக் நிறுவனங்கள் தயாரித்துள்ள கோவிட் தடுப்பூசியை செலுத்தி கொண்டார் ஃபைன் மற்றும் பயோ என் டெக் நிறுவனங்களின் கோவிட் தடுப்பூசியை பயன்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் அனுமதியளித்துள்ளது

அமெிக்காவில் வசிக்கும் இந்தியரான திரு பரத் ராமமூர்த்தி அந்நாட்டின் நிதி சீர்த்திருத்தங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புக்கான தேசிய பொருளாதார குழுவின் துணை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தியா ரஷ்யா இடையேயான நீடித்த ஒத்துழைப்புகள் தொடங்கப்பட்டதன் பத்தாம் ஆண்டு நிறைவு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது மழை விழிப்புணா்வு கொண்ட தலைமுறைக்கான பிரச்சார இயக்கத்தை மத்திய அமைச்சா்கள் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் மற்றும் திரு கிரண் ரிஜிஜு ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைத்தனா் இந்தியாவின் முக்கிய கடலோர நகரங்களிலிருந்து யாழ்ப்பாணம் மடகாஸ்கர் செஷல்ஸ் மற்றும் சோட்டாகிராம் உள்ளிட்ட ஆறு சா்வதேச வழித்தடங்களில் கப்பல் மற்றும் படகு சேவைகளை தொடங்க மத்திய துறைமுகம் கப்பல் மற்றும் நீாவழிப் போக்குவரத்துத் துறை அடையாளம் கண்டுள்ளது வியாழன் மற்றும் சனி கிரகங்கள் மிக அருகே வரும் வாளியல் அதிசயத்தை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மக்கள் கண்டு களித்தனர்